முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த பகுதி நாளை உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

எடப்பாடி கே

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மும்மொழி கொள்கை ஒருபோதும் தமிழகத்தில் அனுமதிக்கப்பட மாட்டாது என தெளிவுபடுத்தினார் மத்திய அரசு அறிவித்த புதிய கல்விக்கொள்கையில் மும்மொழி கல்வி இடம்பெற்றிருப்பது வேதனையையும் வருத்தத்தையும் அளிப்பதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் உணர்வை ஏற்று மத்திய அரசு அறிவித்த மும்மொழிக் கொள்கையை மறுபரிசீலனை செய்து அந்தந்த மாநிலங்கள் தங்களின் கொள்கைக்கு ஏற்ப செயல்படுத்திக்கொள்ள பிரதமரை தாம் கேட்டுக்கொள்வதாகவும் அவர் கூறினார் தமிழ்மொழிக்கோ தமிழருக்கோ பாதிப்பு ஏற்படும் போது அந்த பாதிப்பை களைய உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் அரசு தமது அரசு என்றும் அவர் எடுத்துரைத்தார்

முன்னதாக மத்திய அரசின் புதிய கல்விக்கொள்கை தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் இக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு

செங்கோட்டையன் திரு

ஜெயக்குமார் திரு

அன்பழகன் திரு திண்டுக்கல் சீனிவாசன் திருமதி ராஜலட்சுமி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

ஸ்டாலின் மும்மொழி திட்டத்தை எதிர்த்துள்ள முதலமைச்சருக்கு எதிர்கட்சித்தலைவர் திரு

க

பாஸ் வழங்குவதில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

சென்னை புரசைவாக்கத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காரணங்கள் முறையாக இருந்தால் கண்டிப்பாக இ

முன்னதாக தானா தெருவில் காய்ச்சல் சிறப்பு முகாமை பார்வையிட்ட அமைச்சர் புரசைவாக்கத்தில் கோவிட் தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள கள பணியாளர்களுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கினார் கடம்பூர் ராஜு கோவிட் தொற்று இறப்பு விகிதம் தமிழகத்திலேயே தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் குறைவாக உள்ளதாக மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு

தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் இம்மாத இறுதிவரை திரையரங்குகளை திறக்க வாய்ப்பில்லை என குறிப்பிட்டார் இருப்பினும் படப்பிடிப்பு நடத்த முதலமைச்சரிடம் கலந்து ஆலோசித்து அதன் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார்

மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்தீப் நந்தூரி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

வேலுமணி தமிழகத்தில் கோவிட் கதடுப்பு பணிகள் குறித்து மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் டாக்டர்

விஜயபாஸ்கர் திரு

பாண்டியராஜன் சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு

விதிமுறைகள் வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கான திருத்தப்பட்ட விதிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது

மாற்றுத்திறனாளி மாணாக்கருக்கு சைகை மூலம் பாடம் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

இதன்படி திருச்சி தேசிய கல்லூரியில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பினை மாநகர காவல் ஆணையர் திரு லோகநாதன் இன்று துவக்கி வைத்தார்

சகோதரிகள் சகோதரர்களின் கைகளில் ராக்கி கயிறுகளை கட்டி பரஸ்பர நேசத்தை வெளிப்படுத்துவது இவ்விழாவின் சிறப்பம்சமாகும் பிரதமரின் ஆத்ம நிர்பார் பாரத் கோரிக்கையை ஏற்று இந்த ஆண்டு சீன ராக்கிகளை தவிர்த்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ராக்கிகள் அதிகளவில் மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு

இந்நாளையொட்டி மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு

ம் ம் சேலம் வாய்ஸ் சேலம் மாவட்டத்தில் உணவு பாதுகாப்பு திட்டம் குறித்து மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு

அசோகன் தெரிவித்துள்ளார்

மழை வாய்ஸ் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

தென்மேற்கு பருவ காற்றின் காரணமாக கோவை நீலகிரி மாவட்டங்களில் மலைச்சரிவு மழையும் இடங்களில் கனமழையும் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என இம்மையம் கூறியுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பி எல்

குழு அறிவித்துள்ளது